திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார்

அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்வது குறித்து இம்மாதம் பத்தாம் தேதி முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இளம் தொழில் முனைவோருக்கு தேசிய தொழில் முனைவோர் விருதுகள் இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகின்றன

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மணிப்பூர் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இன்று செல்கிறா் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் பல புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

பல்வேறு குடிநீர் வினியோக திட்டங்கள் மற்றும் தங்கால் கரங் பகுதியில் உள்ள சூழல் கற்றுலா வளாகத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இம்பாலில் உள்ள தனமஞ்சுரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் அங்கு பொதுக் கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றவுள்ளார் அசாமின் சில்சாரில் நடைபெறும் பொது கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார் பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக பாரக் பள்ளத்தாக்கிற்கு பிரதமர் செல்கிறார் தேசிய குடியுரிமை பதிவு சுட்டம் தொடர்பாக அங்கு முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாள வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்வது குறித்து இம்மாதம் பத்தாம் தேதி முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றுறம் கூறியுள்ளது

சா்சகைக்குரிய இடத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன எனினும் இப்பிரச்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தீர்வு காணப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அகமது பட்டேல் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து பிஜேபி வேட்பாளர் தொடர்ந்த வழக்கை திரு அகமது பட்டேல் எதிர்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

காங்கிரஸ் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருவர் தமக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்றும் அந்த வாக்குகளை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் பிஜேபி வேட்பாளர் திரு பல்வந்த்சிங் ராஜ்புத் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா்

இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்க்கூடாது என்று திரு அகமது பட்டேல் தாக்கல் செய்த மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது இதை எதிர்த்து திரு அமமது பட்டேல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ட்டில் தலையிட முடியாது என்று கூறி தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் மனுவை தள்ளுபடி செய்தது லோக்பால் நியமனத்துக்கு தேர்வுக்குழுவை ஏற்படுத்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தோல்வியடைந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்திஷ்கா் சட்டமன்றங்களில் எதிா்க்கட்சித் தலைவா்களை தேர்வு செய்வதற்காக பிஜேபி பாாவையாளா்களை நியமித்துள்ளது தில்லியில் நடைபெற்ற அந்த கட்சியின் ஆட்சி மன்றக் குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு ஜே பி நட்டா செய்தியாளர்களிடம் விளக்கினார் மத்திய பிரதேசத்தில் திரு ராஜ்நாத் சிங்கும் திரு அவிநாஸ் வினை சகஸ்ர புத்தே யும் ராஜஸ்தானில் அமைச்சா் திரு அருண்ஜேட்லி திரு அவிநாஸ்ரே கன்னா அகியோரும் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக திரு நட்டா கூறினார் சத்திஷ்கள் மாநிலத்திற்கு மத்திய அமைச்சா் திரு தாவா்சந்த் கெலாட்டும் திரு அளில் ஜெயினும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர்

கேள்வி நேரத்துக்குப் பின்னா் எழுப்பப்பட்ட இந்த பிரச்சினையில் உறுப்பினா்கள் பலரும் மகளிா இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள் முன்னதாக இது பற்றி அவையில் அறிவித்த அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க நேரம் ஒதுக்க வேண்டுமென்று தம்மிடம் சில பெண் உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டதாகக் கூறினார் மறு கழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளிலோ காகிதங்களிலோ உணவுப் பொருட்களை அடைத்து விற்பனை செய்யக்கூடாது என்ற உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் உத்தரவை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென்று அந்த ஆணையம் அறிவித்துள்ளது மறு சுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதோ வைத்திருப்பதோ கூடாது என்று இந்த உத்தரவு தெரிவிக்கிறது தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா மத்திய திறன் மேம்பாட்டு துறை அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

மகளிர் மாற்றுத் திறனாளிகள் ஷெடியூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியினர் குறைந்த வாய்ப்புள்ள இடங்களில் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்படுகின்றன

ராஜிநாமாவுக்கான காரணத்தை இன்று தில்லியில் செய்தியாளா்களிடம் அறிவிக்கவுள்ளதாக அவா் கூறியுள்ளார் அண்டா்ட்டிகா கண்டத்திலேயே உயரமான வின்சென் சிகரத்தில் ஏறிய உலகின் முதல் பெண்மணியான இந்திய வீராங்கனை அருணிமா சின்ஹா வுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பெருமையாக அவர் திகழ்கிறார் என்றும் கடின உழைப்பு விடா முயற்சி மூலம் உலகின் உயர்ந்த சிகரத்தை அவர் எட்டியுள்ளார் என்றும் பிரதமர் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடியால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஆரோக்கிய பாரதம் திட்டத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு செப்ரியாசஸ் பாரட்டியிருக்கிறார் அறிமுகம் செய்யப்பட்டு நுறே நாட்களில் ஏழு லட்சம் மக்களுக்கு பலன் அளித்திருக்கிறது என்று கூறி அவர் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி ககாதாரத்துறை அமைச்ச் திரு ஜே பி நட்டா ஆகியோரின் தொலைநோக்குப் பார்வை பாராட்டுக்குரியது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பிரதமின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் ஒவ்வொருவருக்கும் ஐந்து லட்சும் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை காப்பீடு வழங்க வகை செய்கிறது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

டாடா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா டிவிச் சரண் இணை அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அம்தாபாத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி இன்று கட்டாக்கில் தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் குஜராத் பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது